அனு ஆயுதங்களை ஏந்திச்செல்லும் திறன்கொண்ட அக்ளி ஐந்து ஏவுகனை இன்று வெற்றிகரமாக சோதித்துப் பார்க்கப்பட்டது மத்தியப்பிரதேசத்தில் வாக்காளர் பட்டியல் பிழை தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக இரண்டு குழுக்களை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தியுள்ளது

அரசுமுறைப் பயணமாக தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சா் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்த உள்ளார் பிரெஞ்ச் ஒப்பள் டென்னிஸ் மகளிர் ஒற்றையா பிரிவில் அமெரிக்காவின் மேடிசன் கீஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சள்வதேச எல்லையில் உள்ள ஆங்கூரின் பர்க்வால் கனாசாக் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதில் எல்லைப் பாதுகாப்புப் படையைச் சேர்ந்த இரண்டு வீரர்கள் உயிரிழந்தனர்

இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த எல்லைப்பாதகாப்புப் படையின் உதவி ஆய்வாளா் எஸ்என் யாதவ் காவல் வீரர் வி

பாண்டே ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் பாதுகாப்பு படையினா் தக்க பதிவடி கொடுத்ததாகவும் எல்லைக்கு அப்பால் பாகிஸ்தான் படையினருக்கு பலத்த சேதம் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அனு ஆயுதங்களை தாங்கி சென்று தொலைதூர இலக்கை தாக்கவல்லதும் உள்நாட்டிலேயே வடிவமைத்து உருவாக்கப்பட்டதுமான அக்னி ஐந்து ஏவுகளை இன்று ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது

அக்னி ஐந்து ஏவுகனையின் ஆறாவது சோதனை இது என்பது குறிப்பிடத்தக்கது மற்ற ஏவுகளைகளைவிட அக்னி ஐந்து ஏவுகளை மிகவும் நவீனமான தொழில்நட்பங்களைக் கொண்டது என்று பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் அதிகாரி தெரிவித்தாா் மத்தியப்பிரதேதத்தில் வாக்காளர் பட்டியலில் பிழைகள் உள்ளதாக கூறப்படும் புகார்கள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக இரண்டு குழுக்களை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தியுள்ளது போபால் மற்றும் நா்மதாபுரத்திற்கென இந்த இரண்டு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன போபாலுக்கான குழு நரேலா போஜ்புர் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளும் என்றும் ந்மதாபுரத்திற்கான குழு சியோனி மால்வா மற்றும் கோசங்காபாத் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் விசாரணை நடத்த உள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

லோக்ஜன் சக்தி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராம்விலாஸ் பஸ்வான் இன்று புதுதில்லியில் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷாவை சந்தித்து பேசினார்

பீஹாருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்க வேண்டும் என்று அமித் ஷாவிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் அவர் கூறினார் நாட்டிலேயே பீஹார் மிகவும் பின்தங்கிய மாநிலம் என்பதால் சிறப்பு அந்தஸ்து அளிக்க கோரியதாகவும் இந்தக் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து பரிசீலிப்பதாக திரு அமித் ஷா உறுதியளித்துள்ளதாக திரு ராம்விலாஸ் பஸ்வான் தெரிவித்தாா் க்நாடகாவின் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு

பாட்டீல் அம்மாநிலத்தின் வடமாவட்ட காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் கர்நாடகாவில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் அதிக இடங்களில் வெற்றி பெறாததற்கு தாா்மீகப் பொறுப்பேற்று தாம் பதவி விலகுவதாக அவா் கூறியுள்ளாா்

ராகுல் காந்தியிடம் தமது ராஜினாமா கடிதத்தை அளித்ததாகவும் திரு

பாட்டல் தெரிவித்துள்ளார்

தென்மேற்கு பருவமனழ தொடங்கியுள்ளதை அடுத்து கா்நாடகாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்த வருகிறது தார்வாட் மாவட்டத்தில் உள்ள சில்க்காவாட் கிராமத்தில் இடி தாக்கியதில் ஒருவரும் நாராயணபுரா கிராமத்தில் மற்றொருவரும் உயிரிழந்தனர் பெங்களூருவில் கட்டிடம் இடிந்த விபத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார்

மகாராஷ்டிராவின் தானே பல்கா் ரத்னகிரி ஜல்காவ் வஷிம் நாசிக் அஹமத் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்ததால் வீடுகளும் வேளாண் பயிர்களும் சேதமடைந்தன களமழையால் ஜல்காவ் பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்களும் அடியோடு முறிந்து விழுந்தன அஹமத் நகரில் பல வீடுகள் இடிந்து விழுந்தன ஐந்து நாள் அரசுமுறைப் பயணமாக தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்ச் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அந்நாட்டு உயர் தலைவர்களை சந்தித்துப் பேசுகிறார் தென்னாப்பிரிக்காவில் நாளை நடைபெற உள்ள பிரிக்ஸ் மாநாட்டிலும் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் கலந்துகொள்கிறார் தென்னாப்பிரிக்கா செல்லும் வழியில் நேற்று மொரீஷியாவில் தங்கியிருந்த திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அந்நாட்டுப் பிரதம் திரு பிரவிந்த் குமார் ஜுக்நவத் ஜ சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவு அமைச்சக செய்தித்தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் தெரிவித்துள்ளார்

மத்தியில் உள்ள தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளில் உரிய கவனம் செலுத்தி வருவதாக மத்திய சிறபான்மை நலத்துறை அமைச்ச் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடியின் தலைமையில் சீர்திருத்தத்தை நோக்கி அரசு நடைபோடுவதாக கூறினார் பிரதமின் வேண்டுகோளுக்கு இணங்க சமையல் ளிவாயு மாளியத்தை பல் விட்டுக்கொடுத்திருப்பதாக கூறினார் அனைத்து கிராமங்களுக்கும் மின்வசதி செய்துதரப்பட்டுள்ளதாக கூறிய அவர் அனைத்து வீடுகளுக்கும் மின்இணைப்பு வழங்குவதே அடுத்த இலக்கு என்று தெரிவித்தாா்

புதிய தேசிய கல்விக் கொள்கை இம்மாத இறுதியில் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமயிலான மத்திய அரசின் நான்கு ஆண்டு சாதனைகள் குறித்து கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மாநில அரசுகளே தேர்வு நடத்திக் கொள்ள வகை செய்யும் கல்வி உரிமை சட்டத்திருத்த மசோதா அடுத்த மாதம் தொடங்க இருக்கும் நாடாளுமன்றக் கூட்டத் தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்றார் படிப்புடன் மாணவர்கள் உடற்கல்வி வாழ்க்கைத்திறன் மற்றும் மதிப்புக் கல்வி போன்றவற்றை பயிலவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு ஜவ்டேகர் கூறினார்

ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபன்னா பிரான்சின் ரோஜர் வேஸ்லின் இணை நாளை நடைபெற உள்ள காலிறுதி ஆட்டத்தில் குரோஷியாவின் அலெக்ஸாண்டர் ஆஸ்திரியாவின் நிக்கோலா இணையை எதிர்கொள்கிறது